அடுத்த தவணைத் தொகையான

நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார்

கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நிவர் மற்றும் புரெவி புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கிராம சபை என்ற பெயரை தவறாக பயன்படுத்தி கூட்டம் கூட்டினால் சுட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ்

நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார்

பின்னர் இந்த நிகழ்ச்சியின் போது ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார் செங்கற்பட்டில் இன்று நடைபெறும் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கலந்து கொள்கிறார் இதில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாஜ்பாய் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மாபெரும் தலைவர் என்றும் தெரிவித்தார்

இதையொட்டி மக்களவை செயலகத்தால் தொகுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ற தலைப்பிலான நூலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார் வாஜ்பாயின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய சுப்பவங்கள் அவரது பல்வேறு பணிகள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய குறிப்பிடத்தக்க உரைகள் மற்றும் வாஜ்பாயின் அரிய புகைப்படங்கள்இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் காணொளிக் காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இத்திட்டத்தின் மூலம் வாகனத்தில் செல்வோர் சுங்கச் சாவடிகளில் பணம் செலுத்துவதற்காக நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படும் என்றார் அத்துடன் எரிபொருள் செலவும் மிச்சமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இயேசு பிராள் அவதரித்த தினமாள கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் மக்களின் வாழ்வு அமைதி நல்லெண்ணம் கருணை நிறைந்ததாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் உலகம் முழுவதும் அமைதி நிலவச் செய்வதுடன் மனிதர்களிடையே நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்நாள் உதவட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குல மேம்பாட்டிற்காக இயேசு பிரான் போதித்த கருணை மற்றும் மன்னிப்பு போன்றவற்றை இந்நாள் உறுதிப்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின்கீழ் இதுவரை ஒன்றரை கோடி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுகாதார ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் இந்து பூஷன் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இத்திட்டத்தை அரசு மேலும் வலுப்படுத்தவிருப்பதாக தெரிவித்தார்

நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் தரமான சிகிச்சை கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் டாக்டர் இந்து பூஷன் தெரிவித்தார் நிவர் மற்றும் புரெவி புயலால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் குறித்த முழுமையான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டதும் அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பாதிப்படைந்த விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கால்நடைகளில் நாட்டு இனங்களை காப்பதற்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கான இடத்தை ஆய்வு செய்த பின் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

அரசியலமைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நிர்வாக அமைப்பான கிராம சபையினை கூட்டும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றத் தலைவருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக கிராமசபை என்ற பெயரில் அரசியல் கட்சி அல்லது தனிநபர் கூட்டங்களை நடத்துவது பொதுமக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கும் என்பதால் மாவட்ட ஆட்சியர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக நடத்தும் கிராம சபை பிரச்சாரக் கூட்டங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் இனி அந்தக் கூட்டங்கள் மக்கள் கிராம சபைக் கூட்டம் என்ற பெயரில் நடத்தப்படும் எனவும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றங்களில் அமைக்கப்படும் கிராம சபையும் திமுகவால் நடத்தப்படும் கிராம சபை கூட்டமும் வெவ்வேறானவை என்று குறிப்பிட்டுள்ளார் திமுக நடத்தும் கூட்டங்களை தடுக்க முயற்சிப்பது ஜனநாய நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக சுட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதற்காக மகாராஷ்ட்ராவிலிருந்து தென்காசி மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட மின்னனு வாக்குப் பதிவு எந்திரங்கள் தென்காசி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன